அடிப்பைடயில் இரண்டு குழுக்களை தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ளது

மையம் தெரிவித்துள்ளது தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஐந்து சதவீத அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது

காண வேண்டுமென்றும் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் நிதி அமைச்சர் திரு ப சிதம்பரத்தை அமலாக்கத்துறை ஏழு நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க தில்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது

சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் கேரளாவுடனான நதி நீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நடத்தப்பட்ட பேச்சக்களின் அடிப்பைடயில் இரண்டு குழுக்களை தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ளது பரம்பிக்குளம் ஆழியாறு பாண்டியாறு புன்னம்பழா ஒப்பந்தங்கள் தொடர்பாக பேச்சு நடத்த இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன பரம்பிக்குளம் ஆழியாறு குழுவில் பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளா் திரு மணிவாசகன் காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவா் திரு ஆர் சுப்ரமணியன் பொதுப்பணித்துறையின் ஒய்வுபெற்ற சிறப்பு தலைமை பொறியாளர் டாக்டர் ஆர் இளங்கோவன் கண்காணிப்பு பொறியாளர் திரு பி முத்துசாமி திருமதி முனாவா் சுல்தானா ஆகியோா் இடம்பெற்றுள்ளனா் பாண்டியாறு புன்னம்புழா திட்டத்திற்கான குழுவில் ஒய்வுபெற்ற பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளா் திரு ஈ தமிழரசன் கண்காணிப்பு பொறியாளா் திரு எஸ் சிவலிங்கம் ஆகியோா் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதையடுத்து மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது

சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

தொடர் மழை காரணமாக நீலகிரி மாவட்டம் மஞ்சுர் ஊட்டி சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக அதனை சீர் செய்யும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மஞ்சுர் கற்று வட்டாரத்தில் ஐம்பது இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் களம்ழ மற்றும் நிலச்சிவு காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான ரயில் போக்குவரத்து மூன்று நாட்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது

காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான திரு ப சிதம்பரம் இரண்டாவது முறையாக கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி கூறியுள்ளார் துத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விசாரணை என்ற பெயரில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த தலைவர்களை மத்திய அரசு கைது செய்து வருவதாகக் குற்றம்சாட்டினார் நாங்குநேரி விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வள்ச்சியை முன்நிறுத்தி காங்கிரஸ் கட்சி வாக்கு சேகரித்து வருவதாகக் திரு அழகிரி கூறினார்

நாடு பொருளாதார தேக்கநிலையை சந்தித்திருப்பதாக அகற்கு மத்திய அரசு தகுந்த தீர்வு காண வேண்டுமென்றும் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் மும்பையில் இன்று வாத்தக நிறுவனங்கள் மற்றும் செய்தியாளா்களின் கலந்துரையாடல் கூட்டத்தில் பேசிய அவர் முந்தைய ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி ஆட்சிக் காலத்தின்போதும் கடந்த ஐந்து ஆண்டுகள் பிஜேபி ஆட்சியின்போதும் இருந்த குறைபாடுகளை கண்டறிந்து அவற்றை நிவா்த்தி செய்வதற்கு முயற்சிக்க வேண்டுமென்று வலியுறுத்தினார் தற்போதைய நிலையை மாற்றுவதற்கு நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை விவசாயிகளை பாதிக்காத வகையில் செயல்படுத்த வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் இறக்குமதியால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படுவதற்கு இடம்தரக்கூடாது என்று அவா குறிப்பிட்டா்

அரசியல் காரணங்களுக்காக எதிா்க்கட்சிகள் மீது வேண்டுமென்றே மத்திய அரசு வழக்குகள் பதிவு செய்து வருவதாக அவர் குற்றம்சாட்டினார் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் நிதி அமைச்ச் திரு ப சிதம்பரத்தை அமலாக்கத்துறை ஏழு நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க தில்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த வழக்கு இன்று நீதிபதி திரு அஜய்குமார் குஹார் முன் விசாரணைக்கு வந்தபோது திரு சிதம்பரத்தை

ஐக்கிய அரபு எமிரேட் அரசு செவிலியர்களுக்கான அடிப்படை தகுதியில் மாற்றம் செய்துள்ளதை அடுத்து வேலையிழக்கும் அபாயத்தில் உள்ள செவிலியா்கள் துபாயில் உள்ள இந்திய துதரகத்தை அனுகுமாறு வெளியுறவுத்துறை இணை அமைச்சள் திரு முரளிதரன் கேட்டுக் கொண்டுள்ளார் இரண்டு நாள் அரசுமுறைப் பயணமாக எமிரேட் சென்றுள்ள அவரை சந்தித்த செவிலியர்கள் இது தொடர்பாக மனு ஒன்றை அளித்தனர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பாட்னா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு ஏ பி சாலறி பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்

பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர்

அவர்களது குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் முதலமைச்ச் தெரிவித்குள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடித்தாக புதுக்கோட்டையைச் சோ்ந்த மூன்று மீனவர்களை இலங்கை கடற்படையினா் இன்று கைது செய்துள்ளனா் அவா்களது எந்திரப்படகும் பறிமுதல் செய்யப்பட்டது கோட்டைப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் டெவ்ப் தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தாகவும் இலங்கை கடற்படையினர் ரோந்து பணியை மேற்கொண்டபோது கைது செய்ததாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை இலங்கை யாழ்ப்பாணம் இடையே விமான சேவை இன்று தொடங்கியது

டென்மார்க் ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து வும் ஆடவர் பிரிவில் சமீர்வர்மா வும் தோல்வியடைந்தனர்